புதுச்சேரி இளைஞர்களை சத்தீஸ்கர் பழங்குடி பகுதிகளுக்கு அனுப்பி கலாச்சார நிகழ்ச்சிகளை நடத்த மாநில அரசு தயாராக இருப்பதாக முதலமைச்சர் திரு நாராயணசாமி கூறியுள்ளார்

புதுடெல்லியில் நாளை காலை நடைபெறும் வண்ணமிகு நிகழ்ச்சியில் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மும்படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்ள இருக்கிறார்

இதற்கென புதுடெல்லி வந்துள்ள அவர் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார்

வளர்ந்து வரும் நாடுகள் என்ற முறையில் இந்தியாவும் பிரேசிலும் தீவிரவாதம் உள்ளிட்ட பலதரப்பு பிரச்சனைகளில் ஒத்தக் கருத்து கொண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார் குடியரசு தினம் நாளை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று மாலை நாட்டு மக்களுக்கு உரையாற்ற உள்ளார்

இதை தொடர்ந்து குடியரசு தலைவரின் உரை பிராந்திய மொழிகளிலும் ஒலிபரப்பாகும் பிரதமர் திரு நரேந்திரமோடி அகில இந்திய வானொலியில் நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்துகொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி நாளை ஒலிபரப்பாக உள்ளது

வலுவான ஜனநாயகத்திற்கு வாக்காளர் விழிப்புணர்வு என்ற மையக் கருத்து அடிப்படையில் நாடு முழுவதும் வாக்குச் சாவடி உட்பட லட்சக்கணக்கிலான இடங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன புதுடெல்லியில் தேர்தல் ஆணையம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தேசிய வாக்காளர் தின விழாவில் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார் வாக்காளர் விழிப்புணர்வையும் தேர்தல் பங்கேற்பையும் அதிகரிக்கும் முயற்சிகளில் ஈடுபட ஊக்கமளிப்பதாக இந்நாள் அமையட்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி ட்விட்டரில் வெளியிட்ட வாழ்த்து செய்தியில் கூறினார் சென்னையில் இன்று நடைபெற்ற வாக்காளர் தின விழாவில் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித் பேசுகையில் ஜனநாயக நெறிமுறையை வலுப்படுத்துவதில் இளம் வாக்களர்களுக்கு பெரும் பங்கு இருப்பதாக கூறினார் தமிழக அரசின் தலைமைச் செயலர் திரு சண்முகம் தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்திய பிரதா சாகு மாநில தலைமை தேர்தல் ஆணையர் திரு பழனிச்சாமி உள்ளிட்டவர்களும் இவ்விழாவில் கலந்து கொண்டனர் புதுச்சேரி தேர்தல் துறை சார்பில் இன்று நடைபெற்ற தேசிய வாக்காளர் தினவிழாவில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சுர்பிர் சிங் வளர்ச்சி துறை செயலர் திரு அன்பரசு மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு அருண் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர் நிகழ்ச்சியில் வாக்காளர் தின உறுதிமொழி ஏற்கப்பட்டது பார்வையற்றவர்களுக்கு பிரெய்ல் முறையில் அச்சிடப்பட்ட வாக்களர் அடையாள அட்டைகளை வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் தமது உரையில் கேட்டுக் கொண்டார் குடியரசு தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரியில் நாளை காலை உப்பளம் இந்திராகாந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் துணை நிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்ள இருக்கிறார் விழாவை ஒட்டி உப்பளம் உப்பளம் மைதானம் உட்பட புதுச்சேரி முழுவதிலும் போலீஸ் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளது மாநில எல்லைகளில் வாகன சோதனைகளும் தீவிரமாக்கப்பட்டுள்ளன குடியரசு தினத்தை ஒட்டி புதுச்சேரி முதலமைச்சர் திரு நாராயணசாமி அமைச்சர்கள் திரு கந்தசாமி திரு நமச்சிவாயம் திரு எம்ஒஎச்எப் ஷாஜகான் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்து செய்திகளை வெளியிட்டுள்ளனர் குடியரசு தினத்தை ஒட்டி நாளை மாலை கம்பன் கலையரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு நாராயணசாமி தியாகிகளை கவுரவிக்கும் விதமாக அவர்களுக்கு தேனீர் விருந்து அளிக்க உள்ளார் புதுச்சேரி ஏஎப்டி பஞ்சாலையை மூடுவது பற்றிய பிரச்சனையில் மத்திய அரசின் முடிவு தெரியும் வரை ஆலையின் நடப்பு நிலையை அப்படியே பராமரிக்க நலத்துறை அமைச்சர் திரு கந்தசாமி உத்தரவிட்டுள்ளார் பிரச்சனை மத்திய அரசிடம் நிலுவையில் உள்ள நிலையில் ஆலையை மூட துணைநிலை ஆளுநர் உத்தரவிட்டிருப்பது சட்டத்திற்கு புறம்பானது என்றும் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கே நிர்வாகத்தை நடத்த அதிகாரம் இருப்பதாகவும் செய்தி குறிப்பு ஒன்றில் அவர் கூறியுள்ளார்

அமீத் ஷா விற்கு கடிதம் எழுதியுள்ளார் முன்பு தனியார் நிர்வாகத்தால் மூடப்பட்ட ஏஎப்டி பஞ்சாலையை மத்திய அரசு தன்வசம் எடுத்துக் கொண்டு பின்னர் புதுச்சேரி அரசிடம் ஒப்படைத்ததை அவர் சுட்டிக் காட்டி தற்போது அதே போன்ற நடவடிக்கை மீண்டும் தேவைப்படுவதாக கூறியுள்ளார்

ஊரக தொழில் முனைவு மற்றும் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரங்களை நேரில் காண்பதற்காக பல்வேறு மாநிலங்களில் சுற்றுப் பயணம் மேற்கொண்டுள்ள ஜம்மூ காஷ்மீரின் எல்லைப்புற மாவட்டங்களைச் சேர்ந்த கிராம பஞ்சாயத்து தலைவர்களின் குழு இன்று புதுச்சேரி ராஜ்நிவாசில் துணைநிலை ஆளுநரை சந்தித்தது

புதுச்சேரி இளைஞர்களை சத்தீஸ்கர் பழங்குடி பகுதிகளுக்கு அனுப்பி கலாச்சார நிகழ்ச்சிகளை நடத்த மாநில அரசு தாயராக இருப்பதாக முதலமைச்சர் திரு நாராயணசாமி கூறியுள்ளார் நேரு யுவகேந்திரா சார்பில் பழங்குடி இளையோர் பரிமாற்ற திட்டத்தின் கீழ் புதுச்சேரியில் கடந்த ஒரு வார காலமாக பயணம் மேற்கொண்டு கலாச்சார நிகழ்ச்சிகளை வழங்கிய சத்தீஸ்கர் மாநில இளைஞர்கள் இடையே இன்று அவர் உரையாற்றினார் பழங்குடி மக்கள் அதிகம் உள்ள சத்தீஸ்கர் மாநிலத்தில் பழங்குடியினரை வறுமை கோட்டில் இருந்து மேலே கொண்டு வர மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் சத்தீஸ்கர் மாநில பழங்குடி மக்கள் கலைத்திறனில் சிறந்தவர்கள் என்றும் அவர் கூறினார் நிர்வாகம் கல்வி சுகாதாரம் சட்டம் ஒழுங்கு ஆகிய துறைகளில் மத்திய அரசிடம் விருது பெற்றுள்ள புதுச்சேரி யூனியன் பிரதேசம் அமைதியான அழகான பகுதி என்றும் புதுச்சேரியில் கண்டு ரசித்தவற்றை சத்தீஸ்கர் மாநில இளைஞர்கள் தங்களின் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களிடம் எடுத்துக் கூறுதல் அவசியம் என்றும் திரு நாராயணசாமி வலியுறுத்தினார் பழங்குடி இளையோர் பரிமாற்றத் திட்டத்தின் இந்த நிறைவு விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் திரு லக்ஷ்மி நாராயணன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர்

இதற்கான காசோலை தலைமை காவலரின் மனைவியிடம் இன்று வழங்கப்பட்டது புதுச்சேரியில் ஆளும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் கட்சிக்கு எதிராக போர்க் கொடி உயர்த்தி இருப்பதால் முதலமைச்சர் திரு நாராயணசாமி சட்டமன்றத்தை உடனடியாக கூட்டி பெரும்பான்மை வலுவை நிரூபிக்க வேண்டும் என அஇஅதிமுக சட்டமன்ற குழுவின் தலைவர் திரு அன்பழகன் கோரியுள்ளார் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முதலமைச்சருக்கும் துணைநிலை ஆளுநருக்கும் இடையிலான அதிகாரப் போட்டி காரணமாகவே அதிகாரிகள் அதிகாரத்தை தங்கள் கையில் எடுத்துக் கொள்வதாக கூறினார் அங்கீகார பட்டியலில் இடம்பெற்ற சிலருக்கான மனை பட்டாக்களை நிராகரித்த மாவட்ட ஆட்சியர் மீது உரிமை பிரச்சனை எழுப்பப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் புதுச்சேரியில் போலி வழக்கறிஞர்களை கண்டுபிடித்து முறைகேடாக பார் கவுன்சிலில் பதிந்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சிலின் தலைவர் திரு அமல்ராஜ் கூறியுள்ளார்